ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் ம ற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான குவாட் கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு பாடுபடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இன்று கருவடிக்குப்பம் மற்றும் அரசுக் குடியிருப்பு பகுதியில் நேரடி ஆய்வு மேற்கொண்டார்

பழங்குடியினர் மற்றும் தாழ்த்தப்பட்டோர் நலனை மேம்படுத்தாமல் நாட்டின் வளர்ச்சி முழுமை பெறாது என்று குடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இன்று உத்தரபிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் பழங்குடி மக்களின் வனவாசி சமாகம் மாநாட்டில் உரையாற்றிய அவர் நாட்டின் வளர்ச்சிப் பாதையில் பழங்குடியினரையும் சேர்த்துக் கொண்டு முன்னேறுதல் அவசியம் என்றார் முன்னதாக சப்கி பகுதியில் சேவா குஞ்ச் ஆசிரமத்தின் புதிய கட்டிடத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைத்து பேசுகையில் பழங்குடியினர் கல்வி மேம்பாட்டில் இத்தகைய ஆசிரமங்களின் பங்கு முக்கியமானது என்றும் பழங்குடியினரின் அலாதியான கலை மற்றும் கலாச்சாரத்தை வெளியிடங்களிலும் பரப்புதல் அவசியம் என்றும் கூறினார் உத்தரபிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்ய நாத் இவ்விழாவில் பேசுகையில் பழங்குடியினர் அதிகமுள்ள சோன்பத்ரா பகுதியில் மருத்துவ கல்லூரி தொடக்கப்படும் என்றும் பழங்குடி மாணவர்களை வில்வித்தை வீரர்களாக மேம்படுத்த பயிற்சி மைதானம் அமைக்கப்படும் என்றும் அறிவித்தார் இந்தியா அமெரிக்கா ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு இடையிலான குவாட் நாற்கரக் கூட்டமைப்பு இந்தோ பசிபிக் பிராயந்தியத்தின் வளம் பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு பாடுபடுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் திரு ஜோபைடன் ஜப்பானிய பிரதமர் திரு யோஷிஹிடா சுகா ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஸ்காட் மோரிசன் ஆகியோரும் தாமும் இணைந்து அமெரிக்க நாளேடு ஒன்றில் இது குறித்து கட்டுரை எழுதியிருப்பதாக ட்விட்டரில் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் குவாட் நாடுகள் பாரிஸ் உடன்பாட்டை வலுப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான அனைத்து நாடுகளின் நடவடிக்கைகளை மேம்படுத்தவும் ஒப்புக் கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் பாதுகாப்பான திறம்பட்ட அனைவருக்கும் கிடைக்கத் தகுந்த தடுப்பூசிகளின் உற்பத்தியை விரிவாக்கம் செய்து துரிதப்படுத்தவும் குவாட் நாடுகள் உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார்

இவ்வாண்டு மெய்நிகர் முறையில் நடைபெற உள்ள இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் மட்டுமின்றி பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களும் பங்கேற்கலாம் பிரதமர் உடனான கலந்துரையாடலில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இணையதளம் மூலமாக போட்டி நடத்தப்படும்

இருந்து தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சிறிய மாணவர் குழுவிற்கு பிரதமருடன் நேரடியாக கலந்துரையாட வாய்ப்பு அளிக்கப்படும்

இதன் மூலம் இந்த அளவு அதிக எண்ணிக்கையை மிக குறைந்த காலத்தில் எட்டிய நாடாக இந்தியா திகழ்கிறது

காரைக்காலில் ஒருவர் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார்

புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தாராஜன் இன்று கருவடிக்குப்பம் மற்றும் அரசுக் குடியிருப்பு பகுதிக்கு நேரில் சென்று குடிநீர் விநியோகத்தையும் அரசுக் குடியிருப்பின் பராமரிப்பு நிலவரங்களையும் ஆய்வு செய்தார் குடிநீரின் தரம் பற்றிய பொது மக்களின் குறைகளை போக்க தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுக்கவும் இது குறித்து திட்ட அறிக்கை தாக்கல் செய்யவும் பொதுப் பணித்துறை அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார் ஸ்மார்ட் நகரம் மற்றும் அம்ருத் திட்டத்தின் கீழ் குடிநீர் விநியோக திட்டம் ஒன்றை சமர்பிக்குமாறு அரசுச் செயலரிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டது தொடர்ந்து அரசுக் குடியிருப்பு வாசிகள் எழுப்பிய பிரச்சனைகள் குறித்தும் பொதுப்பணித்துறை செயலருடன் துணைநிலை ஆளுநர் விவாதித்தார் அரசுக் குடியிருப்புகளை பராமரிக்கும் பணிகளை பொதுத்துறை நிறுவனம் ஒன்றின் மூலம் மேற்கொள்வதற்கான சாத்தியக் கூறுகளை ஆராயுமாறு அவர் கேட்டுக் கொண்டார் இதற்கிடையில் பொதுப் பணித்துறை தேர்தல் விதிகளுக்கு இணங்க அரசு குடியிருப்பில் அத்தியாவசியப் பணிகளை மேற்கொள்ளும் என்றும் துணைநிலை ஆளுநரின் செயலகம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு செலவின பார்வையாளர்களாக ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரிகள் திருமதி மது மகாஜன் திரு

ஆர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் சிறப்பு பொது பார்வையாளராக ஒய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு மன்ஜீத் சிங் சிறப்பு போலீஸ் பார்வையாளராக ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் அதிகாரி திரு தர்மேந்திர குமார் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர்

இதில் செலவின பார்வையாளர்களின் கூட்டம் மாவட்ட தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாவட்ட தேர்தல் அதிகாரி திருமதி பூர்வா கர்க் உள்ளிட்ட அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர் தேர்தல் காலத்தில் மதுபானங்கள் மற்றும் சாராய நடமாட்டத்தை கண்காணித்தல் மொத்த விற்பனை மீதான ஜிஎஸ்டி மற்றும் கலால் வரியை கண்காணித்தல் கிடங்குகள் மற்றும் கடைகளில் கண்காணிப்பு கேமரா அமைத்தல் மற்றும் வங்கிகளில் சந்தேகத்திற்கு இடமான பணபரிமாற்றம் குறித்து தகவல் பெறுதல் தொடர்பாக இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

இதன்படி காரைக்குடியில் திரு

ராஜா ஆயிரம் விளக்கில் திருமதி குஷ்பூ அரவக்குறிச்சியில் திரு அண்ணாமலை மொடக்குறிச்சியில் டாக்டர் சரஸ்வதி கோவை தெற்கு தொகுதியில் திருமதி வானதி சீனிவாசன் ஆகியோர் பிஜேபி வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள்

மோகன் குமாரமங்கலம் ஸ்ரீபெரும்புதாரில் திரு செல்வப் பெருந்தகை உதகை தொகுதியில் திரு ஆர் கணேஷ் உள்ளிட்டோர் காங்கிரஸ் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர்

தமிழக சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை எடப்பாடி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளராக வேட்பு மனு தாக்கல் செய்கிறார் அதன் பின்னர் எடப்பாடி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் இதற்கிடையே தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கை இன்று மாலை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது திமுக தேர்தல் அறிக்கை ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது இந்திய குடியுரிமை திருத்தச் சட்டத்தை திரும்ப பெற மத்திய அரசிடம் திமுக வலியுறுத்தும் என்ற உறுதி மொழியை தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையில் சேர்த்துக் கொள்வதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாவின் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கவும் மத்திய அரசிடம் வலியுறுத்தப்படும் என்று அறிக்கை ஒன்றை அவர் கூறியுள்ளார்